மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

தொடுக்க உள்ளதாக காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஈ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்குள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இன்று ஜெர்மனியில் தொடங்கியது

ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது

புதிய அமைச்சர்களும் அன்று பதவியேற்கவுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமது தாயாரிடம் ஆசி பெறுவதற்காக குஜாத் சென்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு அகமதாபாதில் தற்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது சாலையின் இருபுறங்களிலும் பிஜேபி தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதளைத் தொடர்ந்து நாளை வாரணாசி செல்லும் பிரதமர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவுள்ளார் ஆந்திர மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்துப் பேசினார் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்த்து வழங்குவது தொடர்பாக அவர் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெகன் மோகன் ரெட்டி ஆந்திராவுக்கு கூடுதல் நிதியுதவி வழங்குமாறு கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார் ஆந்திர மாநில வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாகவும் அவர் கூறினார் ஆந்திராவை முன்மாதிரி மாநிலமாக உருவாக்க பாடுபடப் போவதாகவும் திரு ஜெகன் மோகன் ரெட்டி தெரிவித்தார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் திரு நரேந்திர மோடியை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு கூறியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு கூறுகிறது இதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாலத்தீவின் முன்னாள் அதிபரும் நேபாளத்தின் முன்னாள் பிரதமரும் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்ததாக அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பாமக தோல்வி அடைந்தாலும் கடந்த தேர்தலில் பெற்ற அளவுக்கு வாக்குகளை வென்றுள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியிலும் மாநிலத்திலும் நல்லாட்சிகளை தொடர வேண்டும் என்ற இலக்கு இந்த தேர்தலில் எட்டப்பட்டிருப்பது பாமக க்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் மக்கள் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் திரு ராமதாசு அதில் குறிப்பிட்டுள்ளார் தேனி மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ரவீந்திரநாத் குமாரின் வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடுக்கவுள்ளதாக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட திரு ஈ வி கே எஸ் இளங்கோவன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கு தேவையான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தைப்போல் பிற மாநிலங்களிலும் எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியை ஏற்படுத்தியிருந்தால் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்காது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைத்திருப்பதை சுட்டிக்காட்டினார் மதச்சார்பின்மைய பாதுகாப்பதில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்றும் திரு திருமாவளவன் கூறினார் தமிழகத்தின் உரிமையை பாதுகாப்பதற்கு திமுக தலைமையிலான கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடுபடுவார்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் பெற்ற வெற்றியின் மூலம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிப்பு தேசிய அளவில் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார்

விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் இறுதி வரை உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது

ர்ஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை அல்லது சிபிற விசாரணை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இவ்வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தமது பதில் மனுவில் வலியுறுத்தியுள்ளது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான எவ்வித முகாந்திரமும் இல்லை என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது

முன்னதாக புவனேஸ்வரில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு நவீன் பட்நாயக் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்த அவர் அரசமைக்க உரிமை கோரினார் சிக்கிம் மாநிலத்தில் எஸ் கே எம் கட்சியின் தலைவர் திரு பிரேம் சிங் தமங் முதலமைச்சராக நாளை பதவியேற்க உள்ளதாக அம்மாநில ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லார் அரசு தோட்டக்கலை பழப் பண்ணையில் பலா விற்பனை அதிகரித்துள்ளது குறைந்த செலவில் தரமான பலாப்பழம் இங்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போது இந்த பலாப்படி மரங்கள் அனைத்தம் கொத்துக்கொத்தாய் காய்த்து தொங்குகின்றன இதில் உயர் விளைச்சல் தரக்கூடிய வேலிப்பவா சிங்கப்பூர் பவா பள்ளியாறு பவா கல்வார் பலா ஆகிய நான்கு வகையான பலாப்பழங்கள் மரங்களில் காய்த்து தொங்குகின்றன இந்த மரங்கள் கல்லார் பழப்பன்பயில் உள்ள ஊழியர்கள் மூலம் பறிக்கப்பட்டு பண்ணையில் உள்ள விற்பனை நிலையத்தில் நேரடியாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள கணினி இயக்குநர் ஒட்டுநர்

அண்ணா பல்கலைக் கழகத்தில் முதன்முறையாக அறிவியல் பொறியியல் போன்ற துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு முதமுனைவர் ஆராய்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சத்தியமங்கலம் அருகே காட்டு யானை தாக்கியதில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்தார்

பிரெஞ்ச் ஒபள் டென்னிஸ் போட்டி பாரீசில் இன்று தொடங்கியது

இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது